காவிரி நீர் வீணாகாமல் தடுப்பதற்கு

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விக்ரம் லேண்டர் கருவி சந்திரனில் தரையிறங்குவது

செலுத்தும் மரியாதையாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மத்திய இணையமைச்சர் திரூ ராமேஸ்வர் தேலி தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் அஜித் ஹரிதாஸ் விஜய் வான்ஸி இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தண்ணீரர திறந்துவிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனிடையே கர்நாடக மாநில அணைகளிலிருந்து அதிக அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் அருவிக்கு செல்லும் தொங்கு பாலத்தை தொட்டபடி பெருக்கெடுத்துள்ள வெள்ளம் காரணமாக அஞ்செட்டி செல்லும் சாலையில் உள்ள பல பகுதிகள் தண்ணீரில் முழ்கியுள்ளன இப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த தன்னீர் வரத்து படிப்படியாக குறையும் என்று மத்திய நீர் ஆணைய வட்டாரம் தெரிவிக்கின்றன

இதேபோன்று தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து பல்வேறு மீட்பு பணியையும் தாழ்வான பகுதியில் வசிப்போரை பாதுகாப்பாள இடங்களுக்கு அனுப்பும் பணிகளையும் செய்து வருகின்றனது மேட்டுர் அணையிலிருந்து திறக்கப்படும் காவிரி நீர் வீணாகாமல் தடுப்பதற்கு முக்கொம்பு பகுதியில் உரிய தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக்கொம்பில் சேதமடைந்த கதவணைக்குப் பதிலாக புதிய அணை கட்டுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகும் என்றார்

எனவே கடைமடைப் பகுதிக்கு உடனடியாக தண்ணீர் வந்துவிடும் என விவசாயிகள் அச்சம் அடையத் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லவும் உரிய சீரமைப்புப் பணிகளை மேற்கொள்ளவும் துணை முதலமைச்சர் திரு ஒபன்வீர்செல்வம் இன்று அம்மாவட்டத்திற்கு செல்லவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் துணை முதலமைச்சர் மேற்கொள்ளும் ஆய்வின் அடிப்படையில் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் துறை ரீதியாக சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகு மத்திய அரசிடமிருந்து நிவாரண நிதி கோரப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மழழ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் எவ்வித சுணக்கமும் இன்றி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் தொடர்ந்து நான்கு நாட்களாக களமழை பெய்தபோதிலும் அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார் மத்திய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் பல்வேறு துறை அதினரிகள் அடங்கிய மண்டல அளவிலான குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தேவையான உபகர்ணங்களும் தயார்நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக திரு உதயகுமார் கூறினார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் கூடலூர் தொகுதியில் பேரழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிடாதது ஏன் என்றும் திரு

உடல் உறுப்பு தானத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு அனைவரும் முன்வரவேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

ஏழை எளிய மக்களுக்கு கட்டணமில்லாமல் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருவதாவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானம் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநில அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக முதலமைச்சரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் அங்கு சென்று நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் விக்ரம் சாராபாயின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் காணொலிக் காட்சி மூலம் உரையாற்றிய அவர் விக்ரம் சாராபாயின் திறமை மற்றும் தலைமைப் பன்பு காரணமாக அறிவியல் துறைக்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் அவர் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய விஞ்ஞானி என்று குறிப்பிட்ட பிரதமர் விக்ரம் சுராபாய் அறிவியல் துறையை மட்டுமின்றி நாட்டின் கலாச்சார மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்டவர் என புகழாரம் சூட்டினார் இஸ்ரோவால் நடத்தப்படும் விண்வெளி பற்றிய ஆன்லைன் விளாடிவிளா போட்டியில் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோரை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை இணையமைச்சர் திரு ராமேஸ்வர் தேலி தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் வலிமையான தமிழ்நாடு திட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரையில் சர்வதேச உணவு பதப்படுத்துதல் கண்காட்சியை நேற்று அவர் தொடங்கி வைத்துப் பேசினார் அனைத்து மாநிலங்களிலும் உணவுப் பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர்

ராமேஸ்வர் தேலி தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் தொடர்பான இந்திய அரசின் நடவடிக்கைகள் முற்றிலும் உள்நாட்டு விவகாரம் என்றும் இத்தொடர்பாக கருத்து வேறபாடுகள் சர்சைகளாக மாற அனுமதிக்கக்கூடாது எனவும் சீனாவிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது சீனாவில் மூன்று நாள் பயணமாக பெய்ஜிங் சென்ற அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் இ உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்துப் பேசினார் மேலும் இந்திய சீன நான்காவது ஊடக மாநாட்டிலும் அவர் பங்கேற்றார் பிஜேபி ஆட்சியில் நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களும் முழு சுதந்திரத்துடன் செயல்படுவதாக மத்திய தகவல் ஜலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான அவசர நிலை காலகட்டத்தில் தாம் பலமாதங்கள் சிறைவாசம் அனுபவித்ததாக கூறினார் ஆனால் தற்போது ஊடகங்கள் முழு சுதந்திரத்துடன் செயவ்படுவதாகவும் இந்த நிலை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார்

ரயில்வே பணியாளர்கள் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்யுமாறும் ரயில்வே வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது

தலைநகர் தில்லி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பவப்படுத்தப்பட்டுள்ளது நாடுமுழுவதும் அடுத்த மூன்றாண்டுகளில் புதிய சுட்டக் கல்லூரி தொடங்க அனுமதி வழங்குவதில்லை என இந்திய பார் கவுன்சில் முடிவு செய்துள்ளது

மன்மோகன் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்